திரு நரேந்திரமோடி குஜராத்தில் இன்று காலை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார்

இந்தியாவை ஒருங்கிணைத்த இந்தியாவின் நவீன சிற்பி இரும்பு மனிதர் படேல் என்று குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத்தலைவரும் பிரதமரும் புகழாரம் சூட்டியுள்ளனர்

பிரதமர் வீட்டுவசதி திட்டத்தின் கீழநகர்புறங்களில் கூடுதலாக இரண்டு வட்சம் வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

நீக்கியிருப்பது குறித்து அமெரிக்கா கவலை தெரிவித்துள்ளது

நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியாவின் ஒற்றுமைக்கு அபராது பாடுபட்ட மாபெரும் தலைவர் ள்தார் படேலை உலகிற்கு அடையாளம் காட்டுவதாக அவரது உருவச்சிலை அமையும் என்று குறிப்பிட்டார் இந்தியாவை அவர் ஒருங்கிணைத்திருக்காவிட்டால் சிங்கத்தைப் பார்க்கவும் சோமநாதர் ஆவயத்தை வழிபடவும் ஹைதராபாத்தில் சார்மினார் கோபுரத்தை காணவும் பாஸ்போர்ட் வாங்க வேண்டியிருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஒன்றுபட்ட இந்தியா பற்றி சந்தேகம் எழுப்புவோருக்கு ஒருங்கிணைந்த இந்தியா கடந்த காலத்தில் இருந்தது இப்போது இருக்கிறது என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை அவரது உருவச்சிலை நினைவுபடுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் நமது நாட்டின் பொறியியல் தொழில்நுட்பத்துக்கு இந்த உருவச்சிலை சான்றாக உள்ளது என்றும் திரு நரேந்திரமோடி கூறினார் குஜராத் மாநில ஆளுநர் திரு ஓ பி கோஹ்லி முதலமைச்ச் திரு விஜய் ரூபானி பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நா்மதை மாவட்டத்தில் சரோவர் அணையையொட்டிய சாதபெட் தீவில் அமைந்துள்ள இந்த உருவச்சிலை அமெரிக்காவின் சுதந்திரதேவி சிலையைக் காட்டிலும் அதிக உயரம் கொண்டதாகும் இந்த உருவச்சிலை அருகே நின்று

சுற்றுலாப் பயணிகள் அங்கிருந்தபடியே நர்மதை அணையையும் சுற்றியுள்ள மலைப்பகுதிகளையும் கண்டு களிக்க முடியும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் எடுத்து வரப்பட்ட மண்ணை பயன்படுத்தி உரவாக்கப்பட்ட ஒற்றுமைக்கான சுவர் ஒன்றையும் சிலையின் அருகே பிரதமர் திறந்து வைத்தார் ச்தார் படேலின் வாழ்க்கையை சித்தரிக்கும் கண்காட்சியில் ஒலி ஒளி காட்சியையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் சுற்றுலாத் தலமான அந்த பகுதியில் மலர் கண்காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளது சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அவருக்கு டிவிட்டரில் அஞ்சலி செலுத்தினர் இரும்பு மனிதரான வல்லபாய் பட்டேலின் சேவைகளை நாடு என்றென்றும் நினைவு கூறும் என்றும் ஜெர்மனியை ஒன்றுபடுத்திய பிஸ்மார்க் இத்தாலியை ஒன்றுபடுத்திய கரிபால்டியைக் காட்டிலும் மிகச் சிறந்த சாதனை படைத்தவர் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார டிய்வின்றி நாட்டின் ஒற்றுமைக்காக பாடுபட்ட மகத்தான தலைவர் வல்வபாய் பட்டேல் என்று பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் தேசிய ஒற்றுமை தின உறுதிமொழி ஏற்பு மற்றும் ஒற்றுமைக்கான ஓட்டம் நடைபெற்று வருகிறது தலைநகர் தில்லியில் ஒற்றுமை ஒட்டத்தை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்

தில்லியில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஒற்றுமை ஒட்டங்களில் மத்திய அமைச்சள் திரு ரவிசங்கள் பிரசாத் திரு ஹா்ஷவாதன் திரு விஜய் கோயல் உள்ளிட்டோா் கலந்து கொண்டனா் சென்ளை தீவுத்திடலில் நடைபெற்ற ஒற்றுமைக்கான ஒட்டத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு வேலுமணி இந்த திரு பாலகிருஷ்ணரெட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இடையே செய்தியாளா்களிடம் பேசிய திருமதி நிா்மலா சீதாராமன் நாட்டின் ஒற்றுமைக்கு இளைய சமுதாயம் பாடுபட வேண்டுமென்று வலியுறுத்தினாா்

அரசு அமல்படுத்திய பண மதிப்பிழப்பு நடவடிக்கை பொருளாதாரத்தை சீராக்குவதற்கு பயன்பட்டது என்றும் அவர் கூறினார் அரசு கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்கள் காரணமாக புதிய தொழில் தொடங்குவதற்கு தொழில் நிறுவனங்கள் உயர் பதவியில் இருப்பவர்களை நாட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது என்றும் அதனால் பெருமளவு வஞ்ச ஊழலை ஒழிக்க முடிந்தது என்றும் திரு அருண்ஜேட்லி குறிப்பிட்டார் பிரதம் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நக்புறங்களில் இரண்டு வட்கத்திற்கும் கூடுதல் வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது

ரபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் ரகசிய தகவல்கள் தவிர இதர விவரங்களை பத்து நாட்களுக்குள் பிரமாணப் பத்திரமாக தாக்கல் செய்யுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது

தொழில் தொடங்குவதற்கு இந்தியாவில் செய்து தரப்பட்டுள்ள வாய்ப்புகளை பயன்னடுத்திக் கொள்ள முன்வரவேண்டும் என்று அமெரிக்க தொழில்நிறுவனங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார்

இந்தியாவுடன் தங்கள் ஈடுபாட்டையும் உறவையும் மேம்படுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாக அமெரிக்க பிரதிநிதிகள் பிரதமரிடம் உறுதியளித்தார்கள் பொருளாதாரத்தில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பதள் மூலம் இதற்கு முன் இல்லாத வகையில் இருதரப்புக்குமே பலன் கிட்டியுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் ஹபீஸ் சயீத் தலைமையிலான ஜமாத் உத் தாவா ஃபாலாயி இன்சானியத் ஆகிய பயங்கரவாத அமைப்புகள் மீதான தடையை பாகிஸ்தான் நீக்கியிருப்பது அந்நாடு அளித்த உறுதிமொழியை மீறுவதாகும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது

மறைந்த முன்னாள் பிரதம் இந்திராகாந்தியின் நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது தலைநகர் தில்லியில் உள்ள அவரது நினைவிடமான சக்தி ஸ்தல்லில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் டாங்டா மன்மோகன்சிங் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி தலைவர் திருமதி சோனியாகாந்தி மற்றும் தலைவாகள் பலர் மலரஞ்சலி செலுத்தினார்கள் பிரதம் திரு நரேந்திரமோடி தமது டுவிட்டர் செய்தியில் மறைந்த இந்திராகாந்திக்கு தமது அஞ்சலியை செலுத்தியுள்ளார் சென்னையில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் இந்திராகாந்தியின் உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர்